மோடி தெரிவித்துள்ளார்

சத்தீஷ்கரில் பிலாய் எஃகு உற்பத்தி மையத்தில் நேரிட்ட விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர்

முடிவு செய்துள்ளது

விரிவான செய்திகள் விவசாயிகள் நலனில் தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ரோட்டக்கில் ரயில் பெட்டிகளை புதுப்பிக்கும் பணிமனைக்கு அடிக்கல் ஹரியானா மாநிலம் நாட்டியபின் உரையாற்றிய பிரதமர் உலகத் தரத்திலாள சந்தையை விவசாயிகளுக்கு உருவாக்கித் தருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார் முன்னதாக சும்ளாவில் சுதந்திரப் போராட்ட வீரரும் விவசாயிகளுக்காக பாடுபட்டவருமான தீனபந்து சர் சோட்டுராம் சிலையை திறந்துவைத்து பிரதமர் மலரஞ்சலி செலுத்தினார் சர் சோட்டுராம் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்திற்கு சென்ற பிரதமர் அவர் குறித்த ஆவண திரைப்படத்தையும் பார்வையிட்டார் நடப்பாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் ஏழு புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கும் என சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது

அதிகரித்து வரும் எண்ணெய் பொருட்களின் விலை மற்றும் சர்வதேச காரணிகளால் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் எதிர்பார்த்த அளவிற்கு அதிகரிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய தபால் நிறுவனம் பொதுமக்களை மையப்படுத்திய சேவைகளை பொறுப்புணர்வுடன் வழங்கும் என மத்திய தொலைத் தொடர்புத்துறை அமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார்

உத்தரப் பிரதேசத்தின் பாஸ்தி மாவட்டத்தில் நெடுஞ்சாலை பணிகளுக்கான அடிக்கல் நாட்டுவிழாவில் பேசிய அவர் இம்மாநிலத்தில் மட்டும் சாலை மேம்பாட்டிற்காக இரண்டு லட்சும் கோடி ரூபாய் செலவிடப்படும் என்று கூறினார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரப் பிரதேசத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோ மீட்டர் நீள சாலைகள் புதிதாக மேம்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறினார் சத்தீஷ்கரில் உள்ள இந்திய எஃகு ஆணையத்திற்கு சொந்தமான பிவாய் எஃகு உற்பத்தி மையத்தில் இன்று காலை நேரிட்ட விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பத்து பேர் காயமடைந்தனர்

சம்பவம் நிகழ்ந்த பகுதிக்கு மத்திய எஃகு துறை இணையமைச்சர் திரு விஷ்ணு டியோ சாய் மற்றும் அத்துறை செயலாளர் திரு பினாய் குமார் ஆகியோர் விரைந்துள்ளனர் தேசிய ககாதார திட்டத்தின்கீழ்

நாட்டு மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் இந்த மாநாட்டில் மத்திய அரசின் முக்கிய கொள்கைகளில் ஒன்றான அனைவருக்குமான மருத்துவ சேவையை வழங்குவதே இந்த மாநாட்டின் கருப்பொருள் என்று அவர் தெரிவித்தார் உயர் தரத்திலான மருத்துவ பொருட்களின் தன்மையை உறுதி செய்யும் தென்கிழக்கு ஆசிய தணிக்கை அமைப்பில் இந்தியா தொடர்ந்து தனது பங்களிப்பை வழங்கி வருகிறது என்றும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் மத்திய ககாதாரத்துறை இணையமைச்சர் திரு அஷ்வினிகுமார் ஜோபே பாரம்பரிய மருத்துவத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசினார்

இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள இந்த மாநாட்டை மத்திய எஃகு துறை அமைச்சர் திரு சௌதாரி பீரேந்திரசிங் தொடங்கி வைத்துப் பேசினார் நாட்டில் பல்வேறு சவால்கள் உள்ள போதிலும் அதிக அளவு வேலை வாய்ப்பை உருவாக்கும் துறையாக இத்துறை விளங்குகிறது என்று கூறினார் உலோகம் மற்றும் ரசாயன துறையில் செயற்கைகோள் மற்றும் உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் தேசிய ரசாயன மேம்பாட்டு கழகத்தின் வைரவிழாவை முன்னிட்டு இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

இதேபோல் அடுத்த ஆண்டை சர்வதேச நட்பு வருடமாக கொண்டாடுவது என்றும் முடிவெடுக்கப்பட்டது ஜாலியன் வாலாபாத் படுகொலையின் நுற்றாண்டு நினைவு தினத்தையும் அரசு சார்பில் கடைபிடிக்கப்பட உள்ளது பொதுவாழ்வில் குணநலன்கள் செயல்திறன் மற்றும் திறமை ஆகியவற்றை முன்னிலைப்படுத்த வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார்

பொதுவாழ்வில் ஜாதி மதம் மற்றும் குற்றப் பின்னணி ஆகிய காரணிகள் மறைந்து நல்ல தனிமனித ஒழுக்கம் உடையவர்கள் வர வேண்டும் என்றும் இது இளைய தலைமுறையினருக்கு வழி காட்டுதலாக அமையும் என்றும் அவர் கூறினார் இந்தியா போன்ற நாடுகளின் பாலின சமன்பாடு பொருளாதார உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவுவதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக அந்த நிதியத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள ஆய்வறிக்கையில் வேலை செய்யும் இடங்களில் மகளிர் புதிய திறன்களை செயல்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் கடந்த இருபது ஆண்டுகளில் வேலைக்கு செல்லும் மகளிரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் இதன் காரணமாக உற்பத்தி திறன் அதிகரித்து பொருளாதார திறன் மேம்பட வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவில் வேலைக்கு செல்லும் ஆன் பெண் விகிதாச்சாரம் சமநிலையில் உள்ளதாகவும் இந்தியாவில் இது தற்போது அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுபரிமலை ஸ்ரீ ஜயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது நீதிபதிகள் ரஞ்சன் கோகோய் எஸ்

கவுர் கே

ஜோசஃப் ஆகியோரைக் கொண்ட பெஞ்ச் அரசியல் சாசன அமர்வு பிறப்பித்த தீர்ப்பு தொடர்பாக மனுதாரர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தது வடகிழக்கு மாநிலமான நாகாவாந்தின் கோகிமா நகரில் அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்டதன் முதலாம் ஆண்டு கொண்டாட்டங்கள் இன்று நடைபெற்றது

நாகாலாந்தின் அனைத்து பகுதிகளிலும் மணிப்பூர் அசாம் அருணாச்சலப் பிரதேசத்தின் சில மாவட்டங்களிலும் இந்த பண்பலையை கேட்க முடியும் இலங்கையில் உள்நாட்டு போர் முடிந்து பத்தாண்டுகள் நிறைவடையவுள்ள நிலையில் அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களின் சொந்த நிலங்கள் இன்னமும் வழங்கப்படவில்லை என மனித உரிமை அமைப்பின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கூகுள் நிறுவனத்தின் சமூக ஊடக செயலியான கூகுள் பிளஸ் கணக்காளர்களின் தகவல்கள் திருடப்பட்டதையடுத்து அந்த செயலியின் பயன்பாட்டை நிறுத்த உள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது இதுகுறித்து தனது வலைப்பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள கூகுள் நிறுவனத்தின் பொறியாளர் பிரிவு துணைத் தலைவர் திரு பென்ஸ் ஸ்மித் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான கணக்காளர்களின் தனிநபர் தகவல்கள் வெளியாளதையடுத்து இந்த செயலியின் பயன்பாடு நிறுத்தப்படுவதாக கூறியுள்ளார்

இப்போட்டியில் இந்தியா பெறும் மூன்றாவது வெற்றி இதுவாகும் ஜகா்த்தாவில் நடைபெற்று வரும் ஆசிய மாற்றுத்திறனாளிகள் போட்டியில் இந்தியாவுக்கு ஒரு தங்கப் பதக்கமும் மூன்று வெண்கலப்பதகங்களும் கிடைத்துள்ளன இன்று நடைபெற்ற கட்டை எறிதல் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் ஏக்தா பயான் தங்கப்பதக்கம் வென்றார் இந்தியாவின் கங்காஸ் ஆடவர் குண்டு எறிதல் போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்றார்